திரு நரேந்திரமோடி உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார்

முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மேற்குவங்க முதலமைச்சரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார்

லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது

ரன் என்ற இலக்கை வெஸ்ட் இண்உஸ் அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க முன்வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர் இன்றைய சமுதாயத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுசேர வேண்டும் என்றார் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து அதற்கு நிதி வழங்கி ஊக்கமளிப்போர் மீதும் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கொள்கை ரீதியாக பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் தங்களது நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலைகளிலும் எதிர்க்க வேண்டும் என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் இன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்ப்பதன் அடையாளமாக விரிவான உடன்பாட்டை ஏற்படுத்த அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது

உணவு பொருட்கள் எரிபொருள் மற்றும் மின்சார சாதனங்களின் விலை குறைந்ததால் பணவீக்கம் குறைந்துள்ளது

இவர்கள் இருவரும் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இச்சும்பவத்தில் உயிரிழந்த பயங்கரவாதிகள் இர்ஃபான் அகமது தேக்கூ மற்றும் தசாதக் அமின்ஷா என்றும் புல்வாமா மாவட்டம் பாம்புரே பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பில் தங்களை இணைத்துக்கொண்டவர்கள் என்றும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன அவந்திபுரா மற்றும் தெற்கு காஷ்மீர் பகுதிகளில் இணையதள சேவை பாதுகாப்பு காரணங்களுக்காக முடக்கப்பட்டுள்ளது

இவர்கள் நாட்டின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்த சென்று பயங்கரவாத ஆயுத பயிற்சிக்கு செல்ல திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதுகாப்பு படையின் கூட்டுப்படையினருக்கு இதுதொடர்பாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இவர்களை தேடிப்பிடித்து கைது செய்வற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது

அனைத்து தரப்பினரும் கட்சியில் இணையவேண்டும் என்ற இலக்கோடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் மேற்குவங்கம் கேரளா ஒரிசா புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரபிரதேசம் சிக்கிம் மற்றும் லட்சத்தீவுகளில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மக்களவை தேர்தலில் தனது சிறப்பான செயல்பாட்டால் பிஜேபி மக்கத்தான வெற்றிபெற்றுள்ளது என்றும் மக்களுக்காக மேலும் பல நல்வத்திட்டங்களை கொண்டுவர பிஜேபி பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் செயல்திறன் மிக்கவர்களை குறிப்பாக இளைஞர்களை கட்சியில் இணைக்க பிஜேபி முழு மூச்சுடன் பாடுபடும் என்று திரு சிவ்ராஜ்சிங் சௌகான் தெரிவித்தார் கொல்கத்தாவில் மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு அமைதியான தீர்வு ஒன்றைக்காண நடவடிக்கை எடுக்குமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கடிதம் எழுதியுள்ளார் மருத்துவர்கள் போராட்டாத்தால் மருத்துவ சேவை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் பெரும் இன்னலுக்கு உள்ளாவதாகவும் குறிப்பிட்டுள்ள திரு ஹர்ஷ்வர்தன் மருத்துவர்களுடன் கலந்து பேசி விரைவில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவமனையின் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர் சங்க பிரதிநிதிகள் இன்று காலை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தனை சந்தித்து கொல்கத்தாவில் இளநிலை மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் குறித்து மனு அளித்தனர் மாநில அரசுடன் கலந்து பேசி மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் மத்திய சுகாதார அமைச்சர் உறுதி அளித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சும்பவங்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் நடைபெறாத வகையிலமருத்துவமனைகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தாம் வலியுறுத்தப்போவதாகவும் அவர் தெரிவித்தார் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிவந்த இரண்டு இளநிலை மருத்துவர்களை ஒரு நோயாளியின் குடும்பத்தினர் தாக்கியதை கண்டித்து மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது தொடர்பாக எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க கல்கத்தா உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

திங்கட்கிழனம இரவு இளநிலை மருத்துவர்கள் தாக்கப்பட்டதையடுத்து கடந்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற பெஞ்ச் உத்தரவிட்டது

அகில இந்திய மருத்துவர்கள் சங்கமும் மேற்குவங்க மருத்துவர்களின் வேலை நிறுத்தப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோதியின் தலைமைத்துவமே காரணம் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய உணவுத் துறை அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாடுகள் பற்றி சென்னையில் அவர் இன்று ஆய்வு நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாஸ்வான் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறைகூறிய எதிர்க்கட்சிகள் தமிழகம் உள்ளிட்ட தென்மாநிலங்களில் அக்கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கிடைத்தது பற்றி என்ன கூறப்போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார்

தமிழகம் எப்போதுமே சமூக நீதிக்கான தளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு பாஸ்வான் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக பராமரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் பல்வேறு மொழிகளின் நாடகத் தொடர்களில் ஆங்கில மொழியாக்கம் இடம்பெறுவதாக வந்த புகாரை அடுத்து அந்தந்த மண்டல மொழிகளில் மொழியாக்கம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது